எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் புதிய மருத்துவக் கல்லூரிகளில் அடுத்த கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை தொடங்கும் என முதலமைச்சர் கூறியுள்ளார்

செல்லூர் ராஜூ கூறியுள்ளார்

பிரதமர் உள்ளிட்டோர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர்

மழை பெய்யக்கூடும் என சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சுகாதாரத்துறையில் நாட்டின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்வதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை தனியார் நிகர்நிலை பல்கலைக் கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சா் இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார் மருத்துவ உள்கட்டமைபை மேம்படுத்துவதிலும் மற்ற மாநிலங்களுக்கு தமிழகம் முன்மாதிரியாக திகழ்வதாக அவர் தெரிவித்தார்

அரசின் நடவடிக்கை காரணமாக குழந்தைகள் மற்றும் கா்ப்பிணி பெண்களின் உயிரிழப்பு குறைந்துள்ளதாகவும் அவா் தெரிவித்தார்

மாணவர்கள் இலக்கை அடைய சரியான திசையை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் மாணவர்கள் வருங்காலத்தில் பொதுமக்களுக்கு பயன்தரத்தக்க ஒரு வாழ்க்கைய வாழ்வதே சிறந்ததாகும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

குடிமைப்பணித் தேர்வில் வெற்றிபெற்ற பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளான மகுரை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி பூரண கந்தரி மற்றும் சென்னையைச் சேர்ந்த திரு பால நாகேந்திரன் ஆகியோரை பாராட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சென்று மக்கள் நலன் மேம்படும் வகையில் சிறப்பாக பணியாற்றுமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் முன்னதாக கோவை மற்றும் மதுரை அரசு இசைக்கல்லூரியில் புதிதூக கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டிடங்களையும் முதலமைச்சா் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தாா் கலை பண்பாட்டுத் துறையின் இணையதளதில் கலைஞர்களுக்கான தளி இணைய வாயிலை துவக்கி வைத்ததுடன் தொல்லியல் துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட தொல்லியல் அகழாய்வுகள் முன்னேற்ற அறிக்கையையும் அவர் வெளியிட்டார் மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளையன் ஏரியில் குளிக்கச் சென்ற மூன்று பெண்கள் மற்றும் மூன்று குழந்தைகள் ஆழமான பகுதியில் சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் அவர்களை காப்பாற்றிய ஸ்ரீதருக்கு வீரதீர செயலுக்கான ஜீவன் ரக்ஷா பதக்கத்தையும் வழங்கி முதலமைச்சா் கௌரவித்தாா் தமிழகத்தில் இ பாஸ் நடைமுறைய ரத்து செய்வது குறித்து மத்திய அரசு தெரிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளர் நடத்தி வரும் ஆய்வுகளின் அடிப்படையில் உரிய அறிவிப்பு வெளியிடப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் கூறியுள்ளார்

கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் துத்துக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப படப்பிடிப்புகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் மதுரை பழங்காநத்தம் பகுதியில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த கூட்டுறவு அலுவலக வளாகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கூட்டுறவு வங்கிகளில் குறைந்த வட்டி விகிதத்தில் நகைக்கடன்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

கைத்தறித் துறை அமைச்சர் திரு

மணியன் இன்று ஆய்வு செய்தார்

திமுகவின் செயல்பாடுகள் தேசநலன் மற்றும் வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிராக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு ஜெபி நட்டா கூறியுள்ளார் பிஜேபி மாநில செயற்குழுக் கூட்டத்தில் காணொலிக் காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் தேசநலனுக்கு எதிராக செயல்படுவோருக்கு திமுக அடைக்கலம் கொடுப்பதுடன் தேசநலனுக்கு எதிரான உணர்வுகளை துண்டி விடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் பிரிவினை சக்திகள் கால் ஊன்றாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் திரு

நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார் ஆலயங்கள் கலாச்சார செழமை கட்டிடக் கலைநட்பம் புரட்சியாளர்கள் குதந்திரப் போராட்ட தியாகிகள் தலைசிறந்த நீர்வாகிகள் உலகறிந்த தொழில் முனைவோர்கள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் முன்னாள் மத்திய நிதி அமைச்ச் அருண்ஜேட்லியிள் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோா் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளன் பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் இதேநாளில் தமது உற்ற நண்பராள அருண் ஜேட்லியை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் பல விஷயங்களில் அறிவுப்பூர்வமாக சிந்தித்த அருண்ஜேட்லி சிறந்த சுட்ட நிபுணர் என்றும் அவர் கெரிவிக்குள்ளார் தேசத்தின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட தலைவர்களில் ஒருவரான அருண்ஜேட்லி பன்முகத்தன்மை கொண்டவர் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் அரசியல் வாதியாகவும் வழக்கறிஞராகவும் மத்திய அமைச்சராகவும் அவர் சிறப்பாக பணியாற்றினார் என்றும் பொது வாழ்வில் அவரது பங்களிப்பு என்றென்றும் நினைவுகூரத்தக்கது என்றும் திரு நாயுடு மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் நிதியமைச்சராக பணியாற்றிய அருண்ஜேட்லிக்கு நிதியமைச்சகம் புகழாரம் செலுத்தியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரியை அமல்படுத்தியதில் திரு ஜேட்லி முக்கியப் பங்னற்றியதாகவும் இந்திய வரிமுறையில் மிகப் பெரிய மாற்றத்தை உருவாக்கிய சீர்திருத்தம் அது என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது

மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன வேலைவாய்ப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு அமவ்படுத்த விவரம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார்

ஜி சி நிலையிலான பணிநியமனங்களில் இதர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு முற்றிலுமாக கடைபிடிக்கப்படவில்லை என்ற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்

ஆன்லைன் வகுப்புகளுக்கான விதிமுறைகளை பின்பற்றாத பள்ளிகள் மீது எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசை சென்னை உயர்நீதிமன்றம் வினவியுள்ளது

சேலம் திருச்சி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் வாளிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு